பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐ நா பொது சபையில் இன்று மாலை உரையாற்றுகிறார்

உலகில் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படாமலிருப்பதற்குரிய உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது மிகவும் அவசியம் என்று வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்திகை வடக்கு அரபிக் கடலில் இன்று நடைபெறும்

பிரதமர் திரு

பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐ நா பொது சபையில் இன்று மாலை உரையாற்றுகிறார் கோவிட் தொற்று காலத்தில் இந்தக் கூட்டம் காணொளி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது எங்களுக்குத் தேவையான எதிர்காலம் எங்களுக்குத் தேவைப்படும் ஐ நா பலதரப்பட்ட நாடுகளும் கூட்டாக கோவிட் தொற்றுக்கு எதிராக ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுப்போம் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு கூட்டம் நடைபெறுகிறது மற்றும் தொழிலாளளர்களின் நலன்களை பாதுகாக்கும் விவசாயிகள் விதத்தில் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பண்டிட் தீன்தயாள் உபாத்தியாயாவின் பிறந்த நாளையொட்டி காணொலி காட்சி வாயிலாக பிரதமா் நாடு முழுவதும் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றினார் கடந்த சில ஆண்டுகளில் விவசாயிகளை வங்கி கட்டமைப்புடன் இணைப்பதற்கு தமது அரசு அனைத்து முயற்சிகளையும் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பத்து கோடிக்கும் கூடுதலான விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

இந்த திட்டத்தின் மூலம் பால்பண்ணை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றும் மீனவர்கள் உள்ளிட்டோரும் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் முந்தைய அரசுகள் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம்சாட்டினார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு அவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஏதிர்க்கட்சிகள் அரசியல் லாபத்திற்காக பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் பிரதமர் குற்றம்சாட்டினார் புதிய சட்டங்களுக்கு எதிரான தவறான தகவல்களும் வதந்திகளும் பரப்பப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார்

பிரதமர் திரு

அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் தூர்தர்ஷன் மற்றும் யூ ட்யூப் சானலிலும் கேட்கலாம் அவரது உரையின் தமிழாக்கம் இந்தி உரைக்குப் பின்னரும் இரவு எட்டு மணிக்கும் ஒலிபரப்பாகும் இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் மற்றும் அமெரிக்க நாடுகளின் வெளியுறவுத் துறை உயரதிகாரிகளின் கூட்டம் காணொளி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது மண்டல ரீதியாகவும் உலக அளவிலும் உள்ள சவால்கள் குறித்தும் கருத்தொற்றுமை உள்ள விவகாரங்கள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது சென்ற செப்டம்பர் நவம்பர் மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல தரப்பு விவகாரங்களின் அடிப்படையில் கருத்துக்கள் பகிர்ந்து பகொள்ளப்பட்டன இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாடு பாதுகாப்பு விவகாரங்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சைபர் குற்றங்கள் கடல் சார் பாதுகாப்பு போன்றவை குறித்த பேச்சுக்கள் இந்தக் கூட்டத்தில் இடம் பெற்றன இந்தப் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுதல் பாதுகாப்பு நிலைத்தன்மை வளர்ச்சி போன்றவை தொடர்பான ஆலோசனைகளும் இடம் பெற்றன கோவிட் தொற்று காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட படி இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் சார் வணிகம் பாதுகாப்பு நடவடிக்கைள் குறித்தும் இக் கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது ஆசியான் நாடுகளை முக்கியப்படுத்தியும் இந்தக் கூட்டத்தில் பேசப்பட்டது உலகில் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படாமலிருப்பதற்குரிய உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது மிகவும் அவசியம் என்று வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பலதரப்பு நாடுகள் கூட்டமைப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் காணொளி காட்சி மூவம் கலந்து கொண்டு பேசிய அவர் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றார் இந்தியாவில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து மீண்டு கொள்வதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் கோவிட் தொற்று காலஙக்ளில் ஆரோக்கிய சேது செயலியின் மூலம் சிறப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் சென்னையில் நேற்று பிற்பகல் காலமானார்

ஆறு முறை தேசிய விருதுகளை வென்றாளஸ் பிடப்பி பத்மஸ்ரீ மற்றும் பத்ம பூஷன் விருதுகளையும் பெற்றுள்ளார் எம் ஜி ஆர் சிவாஜிகணேசன் நடித்த படங்கள் தொடங்கி கமலஹாசன் ரஜினிகாந்த் அஜித் விஜய் சூரியா என நான்கு தலைமுறை நடிகர்களுக்கு அவர் பாடல்களை பாடியுள்ளார்

அவரது இறுதி நிகழ்ச்சிகள் காவல்துறை மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டு ஒத்திகையில் நவீன பயிற்சிகள் செயல்பாடுகள் காப்பாற்றும் நடவடிக்கைகள் போர் ஒத்திகைகள் போன்றவை நடைபெறும் இதில் ஹெலிகாப்டர் நீர் மூழ்கி கப்பல்களும் பயன்படுத்தப்படுகின்றன உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீர் மூழ்கிப் போர் கப்பலும் இந்தப் பயிற்சியில் ஈடுபடுத்தப்படுகிறது வோடஃபோன் நிறுவனத்தின் வழக்கின் அமச்ங்கள் அனைத்தையும் ஆராய்ந்த பின்னர் சமரசம் செய்து கொள்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மத்திய அரகூ அறிவித்துள்ளது இது தொடர்பாக சட்ட நிபுணர்களுடனும் ஆலோசிக்கப்படும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளது

கோவிட் தொற்று அதிகரிப்பதை கட்டுப்படுத்த மியான்மர் ரானுவம் யாங்கோனில் உள்ள ரானுவ மருத்துவ முகாமில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது